இத்திட்டத்தினால் ஏழைகளுக்கு வீடு கிடைப்பது மட்டுமின்றி அன்றாட வாழ்க்கை போராட்டத்தை திறம்பட்ட முறையில் சந்திப்பதற்கான சுதந்திரம் மற்றும் நம்பிக்கையும் கிடைக்கும் என்று அவர் கூறினார்

கொரோனா பிரச்சனையால் நகரங்களில் இருந்து கிராமங்களுக்கு திரும்பிய புலம் பெயர் தொழிலாளர்களின் பங்களிப்பே இத்திட்டத்தின் வெற்றிக்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த வீட்டு வசதி திட்டத்துடன் ஸ்வச் பாரத் உஜ்வாலா சௌபாக்யா மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி அளிப்பு திட்டம் போன்ற திட்டங்களும் இணைக்கப்பட்டிருப்பதால் ஏழைகளின் கனவு நனவாக ஏதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தினால் பயன் பெற்ற பயனாளிகள் சிலரும் தங்களின் அனுபவங்களை காணொளி காட்சி மூலம் பிரதமருடன் பகிர்ந்து கொண்டனர்

குணமடைவோர் எண்ணிக்கைக்கும் தற்போது சிகிச்சையில் உள்ளவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையிலான வித்தியாசம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முற்றிலும் முன்பதிவு அடிப்படையில் இயக்கப்படும் இந்த ரயில்களில் சமூக இடைவெளி முகக் கவசம் உடல் வெப்ப பரிசோதனை உள்ளிட்ட கொரோனா தடுப்பு விதிமுறைகள் முழு அளவில் பின்பற்றப்படுவதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ரயில் பயணத்திற்கான காத்திருப்போர் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் தேவைக்கேற்ப நாளாவட்டத்தில் கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேஇஇ ரிசல்ட் தேசிய தேர்வு முகமை பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான ஜேஇஇ மெயின் நுழைவுத் தேர்வு முடிவுகளை நான்கே நாட்களில் அறிவித்துள்ளது

மற்றவர்கள் ஆந்திர பிரதேசம் டெல்லி ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து தேர்வு எழுதியவர்கள்

எடப்பாடி நீட் தேர்வு பற்றிய மனஉளைச்சல் காரணமாக மதுரை தல்லாகுளம் காவலர் குடியிருப்பைச் சேர்ந்த மாணவி ஜோதி ஸ்ரீதுர்கா தற்கொலை செய்து கொண்டது குறித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துயரம் வெளியிட்டுள்ளார் மாணவியின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்து இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வாழ்க்கையில் வெற்றி பெற எண்ணற்ற வழிகள் இருப்பதாகவும் மாணவர்கள் மனஉறுதியுடன் விடா முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் என்றும் கூறி உள்ளார்

விழுப்புரம் மாவட்டம் வானூர் நாகை மாவட்டம் குத்தாலம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவை புலியகுளம் உள்ளிட்ட இடங்களில் இக்கல்லூரிகள் அமைய உள்ளன

இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தினால் ஏழைகளுக்கு வீடு மட்டுமின்றி வாழ்க்கை போராட்டத்தை சந்திப்பதற்கான நம்பிக்கையும் கிடைக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார்

புதுச்சேரியில் வீட்டுத் தனிமையில் வைக்கப்படும் கொரோனா நோயாளிகள் வெளியில் சுற்றினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் டாக்டர் டி அருண் தெரிவித்துள்ளார்